காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவின் சத்தீஷ்குமார் சிவலிங்கம் தங்கப்பதக்கம் வென்றார்

அரசுமுறை பயணமாக புதுதில்லி வந்துள்ள நேபாள பிரதமர் திரு கே பி சர்மா ஒலி இன்று பிரதமர் திரு நரேந்திரமோடியுடன் பேச்சு நடத்துகிறார் இருதரப்பு உறவுகளை மேலும் வலுப்படுத்துவது குறித்தான அம்சங்கள் பேச்சுவார்த்தையில் இந்த இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் நிதியுதவியுடன் நேபாளத்தில் கட்டப்பட்டுள்ள இருங்கிணைந்த சோதனைச்சாவடியை மத்தியஅரசு இருதலைவர்களும் காணொலிகாட்சி வாயிலாக திறந்து வைக்கவுள்ளனர் இருநாடுகளுக்கிடையேயான வர்த்தகத்தை மேம்படுத்த இது உதவிடும் என்று தெிவிக்கப்பட்டுள்ளது முன்னதாக நேபாள பிரதமருக்கு குடியரசுத்தலைவா் மாளிகையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது

அந்நாட்டு அதிபருடன் அவர் பேச்சு நடத்தவுள்ளார்

அந்நாட்டு தலைவர்களுடனும் அவர் பேச்சு நடத்தவுள்ளார் அங்கு கட்டப்பட்டுள்ள தகவல் தொழில் நட்பமையத்தையும் அந்நாட்டு அரசருடன் இணைந்து திரு ராம்நாத் கோவிந்த் திறந்து வைக்கிறார்

உலக சுகாதாரதினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது உலக சுகாதார அமைப்பு ஏற்படுத்தப்பட்டதை நினைவுகூரும் வகையில் இந்த தினம் கடைபிடிக்கப்படுகிறது அனைவருக்கும் சுகாதார காப்பீடு கிடைக்கவேண்டும் என்பதே இந்த ஆண்டின் மையப்பொருளாகும் இதனைபொட்டி பிரதமர் திரு நரேந்திரமோடி விடுத்துள்ள செய்தியில் உலக அளவில் மிகப்பெரிய அளவிலாள சுகாதார காப்பீட்டுத் திட்டத்தை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார்

ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சி காலத்தின்போது தங்கம் இறக்குமதிக்கு வழங்கப்பட்ட சலுகைகள் குறித்தும் சிபிஐ அதிகாரிகள் இவர்களிடம் விசாரணை நடத்தினர் இந்த சலுகைகள் காரணமாக நீரவ்மோடி நிறுவனம் பயனடைந்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனா் மான் வேட்டையாடிய வழக்கில் ஐந்தாண்டுகள் சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ள நடிகர் சல்மான்கானின் ஜாமீன் மனுவை விசாரணை செய்யவிருந்த நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார்

எல்லைப்பகுதிகளின் மேம்பாட்டிற்காக மத்தியஅரசு சிறப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக உள்துறை இணையமைச்சர் திரு கிரண் ரிஜூஜூ கூறியுள்ளார் செய்தியாளர்களிடம் இதனை தெரிவித்த அவர் வடகிழக்கு மாநிவங்களில் நக்சலைட்டுகளுடன் நடத்தி வரும் பேச்சுவார்த்தைகள் திருப்திகரமாக உள்ளது என்று குறிப்பிட்டாள் பீஹார் மாநிலத்தில் போட்டித்தேர்வுகளில் பங்கேற்கும் மகளிருக்கான கட்டணத்தை அம்மாநில அரக குறைத்துள்ளது நேற்று பாட்னாவில் நடைபெற்ற அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது பீஹார் பொதுத்தேர்வு ஆணையம் நடத்தும் தேர்வுகளுக்கு மட்டுமே இது பொருந்தும் என்றும் தெளிவுப்படுத்தப்பட்டுள்ளது காமன்வெல்த் போட்டியில் இந்தியாவின் சத்தீஷ்குமார் சிவலிங்கம் தங்கப்பதக்கம் வென்றார்

தமிழகத்தைச்சேர்ந்த இவர் இப்பதக்கத்தை வென்றது தங்களுக்கு பெருமையாக உள்ளது என்று வேலூர் மாவட்டம் சத்வாச்சாரியைச் சேர்ந்த அவரது பெற்றோர்கள் தெரிவித்தனர் தங்களது மகள் நாட்டிற்கு பெருமை சேர்த்திருப்பது மகிழ்ச்சியளிப்பதாக உள்ளது என்று அவரது தாயாா தெய்வானை கூறினார்

குடியரசுத்தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் உட்பட தலைவர்கள் பலா் பாராட்டு தெரிவித்துள்ளனா் காமன்வெல்த் ஆடவர் ஹாக்கிப்போட்டியில் இந்தியா பாகிஸ்தான் இடையேயான ஆட்டம் டிராவில் முடிவடைந்தது இரண்டு அணிகளும் தலா இரண்டு கோல் போட்டன பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது டேபிள் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் மற்றும் மகளிர் பிரிவிலும் இந்தியா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது

ஆசியா ஒசியாளா டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியின் இரட்டையர் பிரிவில் இந்தியா சீனாவை வெள்நது

இப்போட்டியில் இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் சீனா முன்னிலை பெற்றுள்ளது மாற்று ஒற்றையர் ஆட்டங்கள் இன்று நடைபெறவுள்ளன ஐ பி எல் கிரிக்கெட் போட்டி இன்று மும்பையில் தொடங்குகிறது முதல் ஆட்டத்தில் சென்னை அணி மும்பை அணியை எதிர்கொள்கிறது காவிரி பிரக்சினை கொடர்பான வழக்கில் மேற்கொள்ளவேண்டிய நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இன்று சென்னையில் சட்ட நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தவள்ளார்

வழக்கு விசாரணையின்போது தமிழகம் சார்பில் எடுத்துரைக்கவேண்டிய வாதங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படவள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் இதற்கிடையே காவிரி பிரச்சினைக்காக நடத்தப்படும் போராட்டங்களுக்காக எத்தனை வழக்குகளையும் சந்திக்க தயாராக உள்ளதாக திமுக செயல்தலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளாகளிடம் பேசிய அவர் இப்பிரச்சினையில் மத்தியஅரசுக்கு உரிய அழுத்தத்தை தர தமிழக அரசு தவறிவிட்டதாகவும் குற்றம் சாட்டினார் இதன்காரணமாக அனைத்துக்கட்சிகளும் ஒருங்கிணைந்து போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் திரு ஸ்டாலின் தெரிவித்தார் காவிரி பிரச்சினையில் அரசியல் ஆதாயத்திற்காக திமுக பேராட்டங்களை நடத்தி வருவதாக மத்திய இணையமைச்சர் திரு பொன்ராதாகிருஷ்ணன் குற்றம் சாட்டியிருக்கிறார் இன்று சென்னை விமானநிலையத்தில் கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி பிரச்சினையில் தமிழகத்தின் உரிமையை திமுகதான் விட்டுக்கொடுத்ததாகவும் குறை கூறினாா் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியை மாநில அமைச்சர்கள் திரு தங்கமணி திருமதி சரோஜா ஆகியோா் இன்று தொடங்கி வைத்தனர்

மாலத்தீவுக்கு சொந்தமான நிலங்களை மிகப்பெரிய அளவில் கையகப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டு வருவதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது சீனாவின் இந்த நடவடிக்கைகள் இந்தியாவுக்கு கவலை அளிக்கக்கூடியது என்றும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது ரஷ்யநாட்டின் சில நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது